பிலாஸ்பூர் பஸ்தி சித்துர்கர் தன்பாத் மற்றும் மந்த்சார் நாடாளுமன்ற தொகுதிகளின் உள்ள பிஜேபி செயல்வீரர்களுடன் இன்று காணொலி காடசி மூலம் உரையாற்றினார்

காங்கிரஸ் கட்சி தவறான குற்றச்சாட்டுகளை கூறி மக்களின் கவனத்தை திசைதிருப்புவதாக குற்றம் சாட்டினார் மக்களின் ஆதரவுடன் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு கடினமான முடிவுகளை எடுக்க இயலுவதாக பிரதமர் தெரிவித்தார் தேசிய ககாதார திட்டம் வெற்றிபெறுவது மட்டுமல்லாமல் புதிய வரலாற்றை உருவாக்கும் என்று பிரதமர் திரு மோடி நம்பிக்கை தெரிவித்தார் கல்வித்துறையின் வளர்ச்சிக்கு புதிய கண்டுபிடிப்புகள் அவசியமாகிறது என்று பிரதம் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் கல்வி முறையை வலுப்படுத்துவதற்கான மாநாட்டினை இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்து அவர் பேசினார் கல்வித்துறையில் நிலவும் இடர்பாடுகளை கலைவதற்கு கல்வி நிறுவனங்களின் உரிமையாளர்கள் முன்வர வேண்டியதன் அவசியம் குறித்து அவர் வலியுறுத்தினார் நாட்டின் பல்வேறு பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கு லட்சக்கணக்கான தீர்வுகள் உள்ளதாக கூறினார் சுவாமி விவேகானந்தா மற்றும் ரவீந்திரநாத் தாகூர் ஆகியோரை குறிப்பிட்டு பேசிய பிரதமர் அனைத்து துறை வளர்ச்சிக்கும் கல்வி முக்கிய பங்காற்றி வருவதாக குறிப்பிட்டார் மத்திய அரசின் திட்டங்களான உடல்நலன் கல்வி ஊட்டச்சத்து மற்றும் தூய்மை திட்டங்கள் குறித்து மாணவர்கள் மக்களுக்கு விளக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் கல்வித் துறையின் கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்துவதற்கும் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருப்பதாக அவர் கூறினார் இதற்காக உயர்கல்வி நிதியம் ஒன்று ஏற்படுத்தப்பட்டு இருப்பதையும் சுட்டிக்காட்டினார்

பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை குஜராத் செல்கிறார் அங்கு ஆனந்த் என்ற இடத்தில் நவீன உணவு பதப்படுத்துதல் வசதியை தொடங்கி வைக்கிறார் இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் ஆனந்த் வேளாண் பல்கலைக்கழகத்தில் அடைகாக்கும் மையம் மற்றும் உணவு பதப்படுத்துதல் துறையில் திறன் மேம்பாட்டு மையம் ஆகியவற்றை தொடங்கி வைக்கிறார் மஜ்குவா கிராமத்தில் சூரிய ஒளி கூட்டுறவு மையத்தையும் தொடங்கி வைக்கிறார் பின்னர் அமுல் நிறுவனத்தின் விரிவாக்க பணிக்கும் அவர் அடிக்கல் நாட்டுகிறார் இந்நிகழ்ச்சிக்கு பின் அஞ்சார் புறப்படும் அவர் திரவ இயற்கை எரிவாயு முனையத்தை தொடங்கி வைக்கிறார்

தூய்மை நீர் மற்றும் துப்புரவு பணிக்கு முக்கியத்துவம் தரவேண்டும் என்று குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் வலியுறுத்தியுள்ளார் புதுதில்லியில் இன்று நான்கு நாள் நடைபெறும் துப்புரவு மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய அவர் தூய்மையற்ற கழிப்பறைகள் மற்றும் துப்புரவு பணிகள் மூலம் வாழ்க்கை தரம் பாதிக்கும் என்று கூறினார் துய்மை பாரதம் திட்டம் மக்களுக்கு பயனளிப்பதோடு குழந்தைகளின் எதிர்காலம் சிறப்பாக அமைவதற்கு வழிவகுக்கும் என்றார்

இந்திய மண்ணில் ராணுவ வீரர்கள் மீது தூக்குதல் நடத்தியதற்கு தக்க பதிவடி கொடுக்கப்பட்டு உள்ளதாக பாதுகாப்புத் துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியிருக்கிறார் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய சென்னையில் பாகிஸ்தான் அவர் ஊடுருவல்காரர்களுக்கு ஆதரவாக செயல்படுவதாகவும் எல்லைகளில் தொடர்ந்து அத்துமீறி வருவதாகவும் குறிப்பிட்டார் எல்லைத்தாண்டிய பயங்கரவாதத்தில் ஈடுபடுவோர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறிய அவர் பயங்கரவாத தாக்குதலில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக அற்நாட்டு அரசு இன்னும் நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்று கேள்வி எழுப்பினார் ரபேல் விவகாரம் தொடர்பான கேள்விகளுக்கு பதிலளித்த அவர்

எனவே இந்த ஒப்பந்தம் தொடர்பாக பிஜேபி அரசு இடைத் தரகர்களின் ஊடுருவல் இன்றி இருநாட்டு அரசுகளுக்கும் இடையே ஒப்பந்தத்தை நிறைவேற்றி இருப்பதாக தெரிவித்தார் இத்தொடர்பான கேள்விகள் அனைத்திற்கும் நாடாளுமன்றத்தில் பதில் அளித்திருப்பதாக அவர் தெளிவுப்படுத்தினார் இந்த ஒப்பந்தம் தொடர்பாக காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்திக்கும் பிரெஞ்ச் முன்னாள் அதிபருக்கும் இடையே உள்ள புரிதல் கேள்விக்குரியதாகும் என்று அவர் குற்றம் சாட்டினார் தமிழகத்தில் பாதுகாப்பு விரைவுச் சாலை அமைப்பதற்கான கேள்விக்கு பதிலளித்த அவர் இதற்கான விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் முனைவோருடன் ஆலோசிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார்

பிரதமர் ஆற்றும் உரையை தொடர்ந்து அதன் தமிழாக்கத்தை சென்னை வானொலி நிலையம் ஒலிபரப்புகிறது இதனை தமிழகத்தில் அனைத்து வானொலி நிலையங்களும் அஞ்சல் செய்யும் பிரதமர் உரையின் தமிழாக்கம் இரவு எட்டு மணிக்கு மறு ஒலிபரப்பாகும்

இந்நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர்கள் திரு வெங்கடேஷ் திரு ஜெகந்நாதன் பொருளாதார வல்லுநர் திருமதி கௌரி ராமச்சந்திரன் ஆகியோர் பங்கேற்கின்றனர் வெளியுறவு அமைச்சர் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் ஐ நா பொது சபைக் கூட்டத்தில் இன்று உரையாற்றுகிறார் அரசுமுறைப் பயணமாக நியுயார்க் சென்றுள்ள அவர் சார்க் நாடுகள் பங்கேற்ற கூட்டத்தில் உரையாற்றுகையில் தீவிரவாதத்தை வேரோடு அகற்றுவதற்கான நடவடிக்கைகள் ஒருங்கிணைந்து மேற்கொள்ள வேணடியதன் அவசியத்தை வலியுறுத்தினாா் தெற்காசியாவில் அமைதி நிலவுவதும் பாதுகாப்பு உறுதி செய்யப்படுவதம் பொருளாதார வளர்ச்சிக்கு உதவிடும் என்றும் அவர் தெரிவித்தார் கடந்த செவ்வாய் கிழமை தொடங்கிய இக்கூட்டம் நாளை மறுநாள் வரை நடைபெற உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

நூற்றுக்கணக்கானவர்கள் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு தேசிய பேரிடர் முகமை தெரிவித்துள்ளது ஏழு புள்ளி ஐந்து ரிக்டர் அளவுக்கு நிலநடுக்கம் ஏற்பட்டதாகவும் இதளைத் தொடர்ந்து சுனாமி தாக்கியதாகவும் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன மீட்புப்பணியில் ஈடுபடுவதற்கு ராணுவம் அழைக்கப்பட்டுள்ளதாக இந்தோனேஷிய அதிபர் ஜோகோ விடோடோ தெரிவித்தார் மாலத்தீவு அதிபர் தேர்தலில் திரு இப்ராஹிம் முஹமது சாலிஹ் வெற்றி பெற்றதை அந்நாட்டு தேர்தல் ஆணையம் உறுதி செய்துள்ளது இதனை இன்று நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் தேர்தல் ஆணையம் அறிவித்தது

தேர்தல் முடிவை வரவேற்றுள்ள முன்னாள் அதிபர் திரு முஹமது நசீத் மாலத்தீவில் ஜனநாயகம் மீண்டும் தழைப்பதற்கு மக்கள் வாக்களித்துள்ளதாக தெரிவித்தார் ஜவுளித்துறையில் புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்க வேண்டும் என்று தொழில்துறையினரை மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திருமதி ஸ்மிருதி இராணி வலிபுறுத்தியுள்ளார் கொல்கத்தாவில் இன்று இந்திய வர்த்தக சபை கூட்டத்தில் பேசிய அவர்

குறு மற்றும் நடுத்தர துறையைச் சார்ந்துள்ளதாக கூறினார் அரசால் உருவாக்கப்படும் கொள்கைகள் முறையாக அமவ்படுத்துவற்கு ஜவுளித்துறையினர் அரசுடன் இணைந்து செயலாற்ற வேண்டும் என்று திருமதி ஸ்மிருதி இராணி தெரிவித்தார் பாகிஸ்தான் தங்கள் நாட்டில் உள்ள பிரச்சிளைகளுக்கு தீர்வு கண்டுவிட்டு கஷ்மீர் உள்ளிட்ட பிரச்சினைகளை எழுப்புமாறு அமெரிக்காவிலிருந்து செயல்பட்டு வரும் அமைப்பு ஒன்று கருத்து தெரிவித்துள்ளது கராச்சியின் குரல் என்ற இந்த அமைப்பின் தலைவர் திரு நதீம் நஸ்ரத் லஷ்கரே தொய்பா உட்பட பல்வேறு தீவிரவாத அமைப்புகள் பாகிஸ்தான் நாட்டில் சுதந்திரமாக செயல்பட்டு வருவதை சுட்டிக்காட்டியுள்ளார்

பாகிஸ்தான் பிரதமா் திரு இம்ரான்கான் வலிமையான தலைவா் அல்ல என்றும் அவா தெரிவித்தார் பாகிஸ்தானில் ராணுவம்தான் ஆளுமை செலுத்தி வருவதாகவும் அவர் கூறினார் இதன் காரணமாக திரு இம்ரான்கான் தன்னிச்சையாக முடிவுகளை எடுத்து செயல்படுத்த முடியாது என்றும் திரு நதீம் நஸ்ரத் தெரிவித்தார்